பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் டாக்டர் வி சரோஜா உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது மேலும் சர்வதேச சசூரியசக்தி இணைப்பு தொடர்பான நெறிமுறைகள் திருத்த கட்டமைப்பிற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இதன்படி ஐ

போக்குவரத்து மற்றும் ரஷ்யாவும் இணந்து செயலாற்றுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியது

அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் திரு ராவத் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

மனுக்கள் நாளைமறுநாள் பரிசீலிக்கப்படுகின்றன

உயிரிழந்த ஒளிப்பதிவாளருக்கு இன்று நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் பேசிய அவர் தூர்தர்ஷன் தேசிய சேவையாற்றுவதாக எடுத்துரைத்தார்

பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

ஈரோடு குற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழையால் கீரிப்பள்ளம் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட இடங்களை அமைச்சர் இன்று பார்வையிட்டார் மழை பாதிப்புகள் குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் கீரிப்பள்ளம் ஒடையின் அருகே குடியிருக்கும் குடும்பத்தினருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டித்தர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவும் நிவாரண உதவிகளும் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இதனிடையே சத்தியமங்கலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி மாணாக்கருக்கு கவுன்சிலிங் வழங்குவதற்கான பணிகள் அடுத்தவாரம் தொடங்கப்படும் என்றார் பகுதிநேர ஆசிரியர்கள் போலி சான்றிதழ் வழங்கி பணியில் சேர்ந்திருப்பது கவனத்திற்கு வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் ஆசிரியர் தகுதிதேர்வான டெட் தேர்வை பொறுத்தவரை அடுத்தமாதம் முதல் வாரத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார்

இதற்கான ஏலக்கேட்புகள் அன்றைய தினம் வங்கியின் ஒருங்கிணைந்த சேவை முறையில் மின்னணு படிவத்தில் சமர்ப்பிக்கப்படவேண்டும் என்று அரசு நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் தெரிவித்திருக்கிறார்

இவர்களை கைதுசெய்ய மத்திய புலனாய்வு அமைப்பும் அமலாக்க இயக்குநரகமும் அனுமதி கோரியிருந்ததையடுத்து டெல்லி நீதிமன்றம் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளது மேலும் வெளிநாடு செல்ல அனுமதி அளிக்ககோரி தாக்கல் செய்த கார்த்திக் சிதம்பரத்தின் மனுவையும் இவ்விஷயம் அவ்வளவு முக்கியமானது அல்ல என்று கூறி அவசர விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துவிட்டது

ஆனால் அந்நாட்டு பிரதமராக மகிந்த ராஜபக்ஷே கடந்த வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உள்நாட்டிலிருந்தும் சர்வதேச சமூகத்திலிருந்தும் நாடாளுமன்றத்தை சுட்டவேண்டும் என்ற அழுத்தம் காரணமாக அதிபர் வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தை கூட்டியுள்ளார்

கோவையிலிருந்து நாகர்கோவில் சென்ற அரசுப்பேருந்து தாழையூத்து அருகே நான்கு வழிச்சாலையில் நின்றுகொண்டிருந்த லாரிமீது மோதியதில் இவ்விபத்து நேரிட்டுள்ளது